இயக்கத்தின் நான்காம் ஆண்டு நிறைவு விழாவும் நாளை புதுதில்லியில் கொண்டாடப்படுகிறது

மூத்த குடிமக்களை பராமரித்து எண்ணங்களை பகிா்ந்துகொள்ள பல்லாண்டுகால பாரம்பரிய கூட்டு குடும்ப முறையை மேம்படுத்த வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா இன்று பணியிலிருந்து ஒய்வு பெற்றாா்

ஹோஞ்சோ ஆகியோருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது

போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜய பாஸ்கர் இன்று தொடங்கி வைத்தார்

இதையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் மகாத்மா காந்தி சா்வதேச துப்புரவு மாநாடு நடைபெறவுள்ளது இதில் ஐ நா தலைமைச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பங்கேற்கிறார் நாளை நடைபெறவுள்ள சா்வதேச சூரிய மின்சக்தி கூட்டமைப்பின் முதலாவது கூட்டத்திலும் அவா் கலந்து கொள்வார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய பெருங்கடல் விளிம்பில் உள்ள நாடுகளைச் சோ்ந்த எரிசக்தித் துறை அமைச்சா்களின் மாநாட்டிலும் இரண்டாவது மறுமுதலீட்டு மாநாட்டிலும் திரு குட்ரஸ் கலந்து கொள்வாா்

கதர் துணிகளின் பயன்பாட்டை ஊக்கப்படுத்த வேண்டுமென்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

கள்ளச்சாராய ஒழிப்பு பணியில் பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றிய ஐந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு காந்தியடிகள் காவல் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது

இன்று சர்வதேச முதியோர் தினம் முதியவர்கள் முழுமையாகவும் சமமாகவும் அனைத்து மனித உரிமைகளையும் அடிப்படை சுதந்திரங்களையும் அனுபவிப்பதை மறு உறுதி செய்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதியோா் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது மனித உரிமைகளுக்கு பாடுபட்ட முதியோரை கொண்டாடுவோம் என்பது இந்த ஆண்டின் மையப்பொருளாகும் சமூகத்தில் உள்ள மூத்த குடிமக்களை கவனித்து அவர்களுடன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வதை உறுதி செய்ய நமது பல்லாண்டுகால பாரம்பரிய கூட்டு குடும்ப முறையை மேம்படுத்த வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் முதியோருக்கான சா்வதேச தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பிரபல இதய நோய் மருத்துவர் பி வேணுகோபால் உள்ளிட்ட மூத்த குடிமக்கள் பலருக்கு அவர் விருதுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இத்தகைய தேசிய விருதுகளை வழங்குவது அவர்களின் சிறந்த முயற்சிகளை தொடர்வதற்கு ஊக்கப்படுத்துவதாக இருக்கும் என்றார் மேலும் இவர்களை முன்மாதிரியாகக் கொள்ள மற்றவர்களையும் ஊக்குவிக்கும் என்று அவர் குறிப்பிட்டாா் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை பயன்படுத்த மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை பற்றிய அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பை நடத்துவது அவசியம் என்றும் திரு வெங்கையா நாயுடு கூறினார்

இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் இது எட்டு புள்ளி ஆறு சதவீதமாகும் என்றும் அவர் கூறினார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா இன்று ஓய்வுபெற்றார் புதுதில்லியில் இன்று அவருக்கு பிரிவு உபச்சார விழா நடத்தப்பட்டது இதில் உரையாற்றிய திரு தீபக் மிஸ்ரா எத்தகைய வழக்குகளையும் கையாளும் திறன் இந்திய நீதித்துறைக்கு உள்ளது என்றார் மனிதர்களை அவர்களின் வரலாற்றைக் கொண்டு மதிப்பிடப்படுவதில்லை அவர்களின் செயல்கள் மற்றும் சிந்தனைகளிலிருந்தே மதிப்பிடப்படுகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த விழாவில் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரஞ்சன் கோகோய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர்

உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பல்வேறு துறைகளில் திரு ராம்நாத் கோவிந்தின் ஞானத்தாலும் தொலைநோக்கு பார்வையாலும் இந்தியா பெரும்பயனை அடைந்துள்ளது என்று திரு நரேந்திரமோடி தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளாா் சமுகத்தின் ஒவ்வொரு பிரிவினருடனும் அவர் மிக நெருக்கமாக தொடர்பு கொண்டுள்ளார் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் ஆகியோரும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புற்றுநோய் சிகிச்சைக்கு தீவிர ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ள நோய்தடுப்பு நிபுணர்களான அமெரிக்காவை சேர்ந்த ஜேம்ஸ் அலிசன் ஜப்பானை சேர்ந்த டாசுக்கு ஹோஞ்சோ ஆகியோருக்கு இந்த ஆண்டிற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது புற்றுநோய் காரணமாக நோய் எதிர்ப்பு குறைவதை தடுக்கும் சிகிச்சை முறையை கண்டுபிடித்திருப்பதற்காக இவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது என நோபல் அமைப்பு தெரிவித்துள்ளது புற்றுநோய் செல்களை இந்த சிகிச்சை முறை தாக்குவதோடு நோயத்தடுப்பு செல்களை உருவாக்கும் புரோட்டின் ஆற்றலை ஊக்குவிப்பதாகவும் இவர்கள் கண்டறிந்துள்ள சிகிச்சை முறை உள்ளது இவர்களுக்கு வரும் டிசம்பர் பத்தாம் தேதி ஸ்டாக்ஹோமில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நோபல் பரிசு வழங்கப்படும் ஒட்டுநர் உரிமம் புதுப்பிக்க இளையதளம் மூலம் கட்டணம் செலுத்தும் முறையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார்

நாட்டிலேயே முதல் முறையாக இந்த முறை தமிழகத்தில் செயல்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது இதற்கான தொழில்நுட்ப வசதியை தேசிய தகவல் மையமும் பாரத ஸ்டேட் வங்கியும் இணைந்து செய்துள்ளன இந்த நிகழ்ச்சிக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு விஜய பாஸ்கர் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் மின்சாரத்தால் இயங்கும் பேருந்துகளை பயன்படுத்த விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார்

தேர்தல் பிரச்சார காலத்தில் அதன் புனிதத் தன்மையை பாதிக்கும் விதமாக எந்த வகையிலும் தங்களின் மேடைகளை பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது என்று இணையதள பேரமைப்பான கூகுல் நிறுவனமும் சமூக ஊடக அமைப்புகளான டுவிட்டர் முகநூல் ஆகியவையும் தேர்தல் ஆணையத்திடம் உறுதியளித்துள்ளன அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் இதனைத் தெரிவித்தார் அரசியல் விளம்பரங்கள் வெளியிடப்படும்போது செலவிடப்பட்ட தொகையும் வெளியிடப்படும் என்று இந்த நிறுவனங்கள் கூறியிருப்பதால் பிரச்சார காலத்தில் செலவினத்தில் இதுவும் சேர்க்கப்படும் என்றும் அவர் கூறினார் பிரதமரின் மக்கள் மருந்தகத் திட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் மக்கள் பெரிதும் பயனடைந்துள்ளனா்

திருவனந்தபுரத்தில் இன்று அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயனை சந்தித்த

தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு மேற்கொள்ளும் முயற்சியை மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டுமென்று இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மக்களை பெரிதும் பாதித்திருப்பதாகவும் மத்திய மாநில அரசுகள் இவற்றின் மீதான வரி விதிப்பை குறைக்க வேண்டுமென்றும் கூறினார்

இதையொட்டி சென்னை அடையாறில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் சிவாஜிகணேசன் உருவச்சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தருமபுரி மாவட்டம் கோச்சம்பாடி அணையிலிருந்து பாசனத்துக்கான தண்ணீரை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் இன்று திறந்து வைத்தார்

திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே இன்று ஏற்பட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சோ்ந்த நான்கு போ் உயிரிழந்தனா்